தீவிரவாதத்தை வேரோடு களைவதன் மூலம் பாதுகாப்பிற்காக செலவிடப்படும் தொகையை ஏழை மக்களின் நலனுக்கு பயன்படுத்த முடியும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார்

நியாய் திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு குறைந்தபட்ச வருமானத்தை உறுதி செய்யும் என காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு

போடப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாகு கூறியுள்ளார்

சிந்துவும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர்

பீகார் மாநிலம் தர்பங்காவில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திரமோடி ஏழை எளிய மக்களின் நலத்திற்காக தீவிரவாதம் வேரோடு களையப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் இதன் மூலம் பாதுகாப்பிற்கு செலவிடும் தொகை இம்மக்களின் மேம்பாட்டிற்காக பயன்படுத்த முடியும் என்றும் சுட்டிக்காட்டினார் புதிய இந்தியாவில் தீவிரவாதிகளுக்கு உடந்தையாக இருப்பவர்கள் விரட்டியடிக்கப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டார்

வாரணாசியில் இன்று மாலை பிரம்மாண்ட தேர்தல் பேரணியில் கலந்துகொண்டு உரையாற்றும் பிரதமர் நாளை வாரணாசியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் இதனிடையே வாரணாசியில் திரு நரேந்திரமோடியை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் அஜய் ராய் போட்டியிடுவார் என இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது ராஜஸ்தான் மாநிலம் ஜலோரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி காங்கிரஸ் அறிவித்துள்ள நியாய் திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த பட்ச வருமானத்துடன் பயனளிக்கும் என்று கூறினார்

முன்னதாக நேற்று இலங்கையின் பாதுகாப்பு துறை செயலரையும் நாட்டின் காவல்துறை தலைவரையும் ராஜினாமா செய்ய உத்தரவிட்ட அதிபர் பாதுகாப்பு பொறுப்புகளில் பல்வேறு மாற்றங்களை மேற்கொள்வார் என தெரிகிறது

கைது செய்யப்பட்டவர்கள் பெரும்பாலோனோருக்கு தேசிய தவ்ஹீத் ஜமாத் குழுவுடன் தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது ஆனால் இதுவரை இந்த அமைப்பு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்காதது குறிப்பிடத்தக்கது

இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் திரு

இதுகுறித்து எமது செய்தியாளர்

மாணவர்கள் நேரில் இலவசமாக ஆன்லைனில் பதிவு செய்துகொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

என்னிடமிருந்து மலேரியா ஒழிப்பு தொடங்கட்டும் என்பதே இந்தாண்டின் கருப்பொருளாகும்

பழங்குடியினர் வாழக்கை முறை கலாச்சாரம் செயல்பாடு போன்றவை இந்த அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட உள்ளன இதை பார்வையிடும் பார்வையாளர்களுக்கு இயற்கை முறையில் நடைபாதை அமைத்தல் தங்கும் கட்டிடம் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

தொழிலாளர் மேலாண்மை தொழிலாளர் நிர்வாகத்தில் முதுநிலை மாலை நேர பட்டயப்படிப்பு தொழிலாளர் சட்டங்கள் நிர்வாகவியல் சட்டம் உள்ளிட்ட பல்வேறு படிப்புகள் இதில் அடங்கும்